நாட்டின் அமைதியை முன் எடுத்துச் செல்வதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லையென மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு

மன் கி பாத் நாட்டின் சுய மரியாதையிலும் ஒருமைப்பாட்டிலும் எவ்வித சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் அமைதியை முன் எடுத்துச் செல்வதில் இந்தியா உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு

அகில இந்திய வானொலியில் மன்கிபாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் நமது ராணுவத்தினரின் வீர தீர சாகசம் குறித்து ஒவ்வொரு இந்தியரும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்வதாக தெரிவித்தார் நம் அனைவரின் பாதுகாப்பை உறுதிசெய்வதில் ராணுவத்தினர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இருப்பினும் இந்தியா எந்த நாட்டின் எல்லைப்பகுதியிலும் குறி வைக்கவில்லை என்றார்

ராணுவத்தின் அனைத்துப் பிரிவுகளிலும் மகளிர் படையினரின் பங்களிப்பு குறித்து நாம் பெருமை கொள்ள வேண்டுமென்று பிரதமர் எடுத்துரைத்தார்

நாவின் பல்வேறு என்று அமைகி நடவடிக்கைகளில் இந்திய ராணுவத்தினர் பெரும் பங்காற்றி வருவதாக கூறினார் இயற்கை பேரிடர் காலங்களில் தங்களது உயிரையும் துச்சமாக நினைத்து மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் முப்படையினருக்கு ஒவ்வொருவரும் நன்றிக்கடன் பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்

கதர் ஆடைகள் மற்றும் காதி பொருட்களை வாங்குவதன்மூலம் நமது நெசவாளர்கள் பயனடைவார்கள் என்றார்

தூய்மை பாரத இயக்கம் நம் நாட்டில் வெற்றிபெற்றதோடு மட்டுமல்லாமல் உலகமே இந்த இயக்கம் குறித்து வியப்புடன் பேசுவதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார்

எதிர்வரும் நவராத்திரி உள்ளிட்ட பண்டிகைகளையொட்டி பிரதமர் தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார்

ராம்நாத் கோவிந்த் ஹரித்வாரில் நாளை மறுநாள் தொடங்கிவைக்கிறார் அனைத்து மாநில கல்வித்துறை அமைச்சர்கள் பிரபல கல்வியாளர்கள் பங்கேற்கும் இந்த இரண்டுநாள் மாநாட்டில் கல்வித்துறையின் சவால்களை எதிர்கொள்வது அனைவருக்கும் தரமான கல்வி வழங்குவதை உறுதி செய்வது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படும்

போன் உற்பத்தியை ஊக்குவிக்கும்வகையில் செல்

இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன ராணுவ விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் பன்னாட்டு தொண்டு நிறுவனங்களும் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றன

முதலமைச்சர் திரு

பழனிச்சாமி விழா பேருரையாற்றி அரசின் நலத்திட்ட உதவிகளையும் பல்வேறு போட்டிகளில் பெற்றி பெற்றோருக்கான பதக்கங்களையும் வழங்குகிறார் எம்ஜிஆரின் உருவப்படத்தை திறந்துவைக்கும் முதலமைச்சர் நூற்றாண்டு நிறைவு விழா மலைரையும் வெளியிடுகிறார் முன்னதாக எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறு குறித்த புகைப்பட கண்காட்சியை துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் இன்றுகாலை திறந்துவைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு

ஜெயக்குமார் திருமதி வளர்மதி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

மனித நேயத்தின் வெளிப்பாடாக விளங்கும் ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும்வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முதல் தேதி தன்னார்வ ரத்த தான நாளாக கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது ரத்த தானம் செய்வது மகிழ்ச்சிக்குரியது என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் இந்நாளையொட்டி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு அரசு ரத்த வங்கிகள்மூலம் பெறப்படும் ரத்தம் இலவசமாக வழங்கப்பட்டு வருவதாக கூறினார்

பொன்ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் குன்னூரை அடுத்த ஜெகதலாவில் மக்கள் நல்வாழ்வு மையத்தை இன்று தொடங்கிவைத்த அவர் தமிழகத்திற்காக மத்திய அரசு பல கோடி ரூபாய் வளர்ச்சித்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார்

பெட்ரோல் டீசல் விலையேற்றத்ததைத் தடுக்க மத்தியஅரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி

மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் மாவட்டத்தில் மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றார் மாவட்டத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க நிலம் வழங்குவதில் எந்த தடையும் இல்லையென்றும் இது தொடர்பான திட்ட அறிக்கையை மத்தியஅரசு இறுதி செய்தவுடன் பணிகள் தொடங்கும் என்றார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு

ஓட்டுநர் உரிமம் இணையதளம் தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் தொடர்பான அனைத்து பணிகளையும் இணைய தளத்தின்மூலம் மேற்கொள்ளும் வசதி நாளைமுதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது பழகுநர் ஓட்டுநர் உரிமம் உரிமத்திற்கான முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்துப் பணிகளையும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பிப்பதால் ஏற்படும் கால தாமதத்தை இந்நடவடிக்கை தடுக்க எடுக்கப்பட்டுள்ளது

இத்தேர்வு மையங்களை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு அருண்சக்தி குமார் நேரில் ஆய்வு செய்தார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது